தமி நாட்டில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் த த்துவம் பெற்று விளங்குவதாக அம்மா ல முதலமைச்சர் ரு பழ சாமி தெரிவித்துள்ளார் காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி ல் கருணா பெயரில் பட்ட மேற்படிப்பு மையம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ரு கமலகண்ணன் தெரிவித்துள்ளார் முகரம் பண்டிகையை ஒட்டி புதுவை ல் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது சிறு சேமிப்புத் ட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்த மத் ய அரசு முடிவு செ துள்ளது

இந்த வட்டி விகித உயர்வில் தேசிய சேமிப்புச் சான்றித மற்றும் தொ லாளர் காப்பீட்டு பிபிஎஃப் ம் அடங்கும் தபால் லைய சேமிப்புத் ட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்புத் ட்டம் ஆகியவற்றிற்கான வட்டி விகிதங்களும் அ கரிக்கப்பட்டு உள்ளது

இந்த வட்டி ஒ வொரு காலாண்டும் வழங்கப்படும்

தொ லாளர் காப்பீட்டுத் ட்டத் ன் கீ உள்ள தொ லாளர்களுக்கான பு ய ட்டம் ஒன்றை அமல்படுத்த தொ லாளர் காப்பீட்டுக் கழகம் முடிவு செ துள்ளது புதுடில்லி ல் தொ லாளர் நலத் துறை அமைச்சர் ரு சந்தோ கங்குவார் தலைமை ல் நடைபெற்ற காப்பீட்டுக் கழக வாரியக் கூட்டத் ல் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த ட்டத் ன் கி வேலையற்ற தொ லாளர்களுக்கு பு ய வேலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு உதவித் தொகை வழங்கப்படும் இந்த உதவித் தொகை நேரடியாக சம்பந்தப்பட்ட தொ லாளரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும்

சுற்றுச்சூழலை நன்கு பராமரிப்பதன் மூலமே மக்களின் ஆரோக்கியம் மேம்படும் என்று தமிழக ஆளுநர் ரு பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டத் ல் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தூ மை பாரத வி ப்புணர்வு பேரணியை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் சுற்றுப்புறச் தழலை தூ மையாக பராமரிப்பதன் மூலமே தொற்றுநோ களில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றார் பின்னர் பெரம்பலூர் மருத்துவகல்லூரி ஒன்றின் முதலாமாண்டு பட்டமளிப்பு விழாவில் பேசிய ஆளுநர் ரு

கிராமப்புறங்களில் பணியாற்ற மருத்துவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாறி வரும் பழக்க வழக்கங்கள் காரணமாக நோ களும் அவற்றின் தன்மைகளும் அ கரித்து வருவதாக கூறிய அவர் தொற்றா மற்றும் தொற்றும் நோ களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்றார் நோ களைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்களின் வா க்கைத் தரம் உயரும் என்றும் மத் ய மா ல அரசுகள் இணைந்து சுகாதாரச் சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் நோயற்ற பாரதத்தை உருவாக்க முடியும் என்று அவர் கூறினார் மருத்துவர்கள் சமூகத் ற்கு சிறப்பான சேவைகள் செ து பயனுள்ள வகை ல் செயலாற்றுவதன் மூலம் ஒரு சமூக மாற்றத்தையே உருவாக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்தார் தமி நாட்டில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் த த்துவம் பெற்று விளங்குவதாக அம்மா ல முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ சாமி கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கை றம்பட பாதுகாத்து குற்றங்களைக் கட்டுப்படுத் உள்நாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத் தமிழக காவல்துறை பிற மா லங்களுக்கு எடுத்துக்காட்டாகத் க வதாக அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழ சாமி இன்று சென்னை ல் காவலர் றைவா வு ப ற்சியை தொடக்கி வைத்துப் பேசினார் குற்றப்புலனா வு தவிர போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் இயற்கை சிற்ற சவால்களை எ ர்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகளையும் காவல்துறை சிறப்பாக செ து வருவதாக அவர் கூறினார் தமது உ ரை பணயம் வைத்து சமூக விரோத சக் களை முறியடித்து தமி நாட்டில் தீவிரவா களின் நடமாட்டத்தை காவல்துறை முழுமையாக கட்டுப்படுத் இருப்பதாக ரு பழ சாமி கூறினார் இத்தகைய கடுமையான பணி ல் ஈடுபட்டுள்ள காவல்துறை னரின் மனநலம் குடும்பநலம் ஆகியவற்றை பேணும் வகை ல் தேசிய மனநல மற்றும் அறிவியல் றுவனத்துடன் இணைந்து காவலர்களுக்கு றைவா வுப் ப ற்சி வழங்கப்படுவதாக அவர் கூறினார் புதுவை ல் அரசு கல்லூரி மற்றும் சொசைட்டி கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர் மற்றும் பணியாளர்களின் லுவை ஊ யங்கள் விரைவில் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் ரு கமலகண்ணன் தெரிவித்துள்ளார்

இதுவரை முதலமைச்சரிடம் இருந்த அரசு உதவி அளிப்பதற்கான அ காரம் துணை லை ஆளுநரிடம் சென்று விட்டதாகவும் அதனால் ஒரு லட்சத் ற்கும் அ கமாக வழங்கும் விஷயத் ல் ஆளுநரின் ஒப்புதல் அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி ல் கருணா பெயரில் பட்ட மேற்படிப்பு மையம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரு கமலகண்ணன் தெரிவித்தார் மத் ய அரசின் றன் மேம்பாட்டுத் ட்டத் ன் கி புதுவை ல் பலர் பயனடைந்துள்ளனர்

பேருக்கு பல்வேறு துறைகளில் றன் மேம்பாட்டு ப ற்சி அளிக்கப்படும் பிரதமரின் இந்த குஷால் விகாஸ் யோஜனா ட்டத் ன் கி பயனடைந்த புதுவையைச் சேர்ந்த அபிராமி என்ற பெண்

புதுவை பாலாஜி நகரில் வசிக்கும் இவர் இந்த றன் மேம்பாட்டு ட்டத் ன் கி இந்தயன் வங்கி ன் றன் படற்சி மையத் ல் சேர்ந்து தையற்கலை ல் ப ற்சி பெற்றதாக கூறினார்

ப ற்சிக்குப் பின்னர் வங்கி டம் இருந்து தாம் கடன் பெற்று குயதொ ல் ஆரம்பித்து இருப்பதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் தமது குடும்பத் ற்குத் தேவையான பணத்தை தாம் ஈட்டுவதாக தெரிவித்தார் மொகரம் பண்டிகையை ஓட்டி புதுவை ல் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகு களில் நாளை விடுமுறையாக இருக்கும் என அரசு அறிவிக்கை ஒன்று தெரிவிக்கிறது இருப்பினும் நாளை வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் முன்னதாக நாளை வரையறுக்கப்பட்ட விடுமுறையாக மட்டுமே அறிவிக்கப்பட்டு இருந்தது

தேங்கா த் ட்டு துறைமுகத் ல் தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என வற்புறுத் புதுவை விசைப்படகு உரிமையாளர்கள் இன்று போராட்டம் மேற்கொண்டனர் தங்கள து மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடியேற்றி ஆர்ப்பாட்டம் ஒன்றை இவர்கள் நடத் னர் தேங்கா த் ட்டு துறைமுகம் அடிக்கடி மணல் சேர்வால் பா க்கப்படுவதால் மீன்பிடி படகுகள் கடலில் செல்ல முடியாத லை ஏற்பட்டு இருப்பதாகவும் எனவே இதை உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

தங்களது கோரிக்கைகள் குறித்து துணை லை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போ லும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று இவர்கள் தெரிவித்தனர் மீன்பிடி பணிகள் மேற்கொள்ளப்படாததால் ஒரு கோடி ருபா அளவிற்கு இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் தங்களது கோரிக்கை றைவேற்றப்படா விட்டால் ர ல் றுத்தப் போராட்டமும் மீன்வளத் துறை முன்பு ஆர்ப்பாட்டமும் நடத்தப்படும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர்

இதனால் புதுவை தமிழகத் ல் நேரடி பா ப்பு ஏற்பட வா ப்பு இல்லை என்றாலும் கடலோரப் பகு களில் பலமான காற்று வீசக்கூடும் என்றும் கடல் சிற்றம் அ கரித்து காணப்படும் என்றும் வா லை ஆ வுமையம் தெரிவித்துள்ளது

புதுவை ல் த யார் துறை ஒத்துழைப்போடு சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்த கருத்தரங்கம் ஒன்று இன்று நடைபெற்றது இ ல் புதுவை சுற்றுலா துறை அ காரிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை ல் உள்ள அமெரிக்க தூதர் அலுவலகம் புதுவை அரசுடன் இணைந்து நடத் ய இந்த கருத்தரங்கத் ல் புதுவை யூ யன் பிரதேசத் ன் வரைவு கற்றுலா ட்டம் விவா க்கப்பட்டது இந்தக ச்சி ல் பேசிய அமெரிக்க வல்லுநர் ரும கேத்தலீன் பெசலானோ பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் பின்னணி ல் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந் யாவுக்கான ஐப்பா ய தூதர் ரு கொஜிரோ உச்சியாமா இன்று புதுவை முதலமைச்சர் ரு நாராயணசாமியை அவரது அலுவலகத் ல் சந் த்து பேசியுள்ளார் இந்த சந் ப்பு மரியாதை மித்தம் க ந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மீண்டும் தலைப்புச் செ கள் சிறுசேமிப்புத் ட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்த மத் ய அரசு முடிவு செ துள்ளது தமி நாட்டில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் த த்துவம் பெற்று விளங்குவதாக அம்மா ல முதலமைச்சர் ரு பழ சாமி தெரிவித்துள்ளார் காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி ல் கருணா அ பெயரில் பட்ட மேற்படிப்பு மையம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ரு கமலகண்ணன் தெரிவித்துள்ளார்